கஜ புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு இன்று தமிழகம் வர உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று நாட்கள் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் புயல் நிவாரண நிதி உதவிக்காக அஇஅதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்க உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இதற்கிடையே உள்துறை இணை செயலர் திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலாள ஆறு பேர் கொண்ட மத்திய குழு இன்று மாலை சென்னை வர உள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்தியகோபால் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் நாளை முதல் வரும் திங்கட்கிழமை வரை புயல் பாதிப்பு குறித்து இக்குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார் பின்னர் செவ்வாய்கிழமை சென்னை திரும்பும் மத்திய குழு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனை தொடர்ந்து புதுதில்லி செல்லும் மத்திய குழு புயல் பாதிப்பு குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது கஜ புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரப் பணிகள் நடைபெற்றுவருவதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் நேற்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசியல் ஆதாயத்திற்காக நிவாரணப் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என தவறான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக நல்ல முடிவினை மாநில அரசு எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்த கால்நடைகளுக்கு உடற்கூறு ஆய்வு அறிக்கை இல்லை என்றாலும்கூட சம்பந்தப்பட்ட பகுதிகளை சேர்ந்த கால்நடை மருத்துவர்கள் மூலம் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கப்படும் என்றும் திரு பன்னீர் செல்வம் கூறினார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவர் குடியிருப்பு பகுதிகளில் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் நம்பியார் நகரில் மீன் இறங்குதளம் தமது துறையின் மூலம் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

நாகை துறைமுகத்தில் புயலினால் பாதிக்கப்பட்ட படகுகளையும் அமைச்சர் பார்வையிட்டார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் வினியோகத்தை சீரமைப்பதற்காக மின்துறை ஊழியர்கள் ஆற்றிவரும் பணி பாராட்டுதலுக்குரியது என வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்றுவருவதாக தெரிவித்தார் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பும் வரை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு உதயகுமார் தெரிவித்தார் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசு சிறப்பாக நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணயமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலினால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களை தாம் பார்வையிட்டதாகவும் தெரிவித்தார் நிவாரணப் பணிகள் தொடர்பாக சிலர் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார் இதற்கிடையே புயல் பாதிப்பு காரணமாக நாகை வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட பள்ளி கல்லுாரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட மன்னார்குடி கோட்டுர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை நீடாமங்கலம் ஆகிய ஐந்து தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதர பகுதிகளில் முகாம்கள் செயல்படும் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிவாயு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு ஊறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இலங்கையில் அரசியல் சிக்கல் நீடித்துவரும் நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது நாடு முழுவதும் சிறை சாலைகளில் நிலவிவரும் குழ்நிலை குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது அஸ்ஸாமில் தீவிரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் தில்லியில் காற்று மாசின் அளவு சற்று குறைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் தலைமையிலான உயர்நிலைக்குழு ஐதராபாத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொள்கிறது தமிழக அரசின் பள்ளி மாணவர்களுக்கான காலணி டெண்டர் ஒப்பந்தங்களுக்கு தடை விதிக்க கோரிய மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு மற்றும் நம்பியாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக நேற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது மெல்பர்னில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி ஒன்று இருபதுக்கு தொடங்குகிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களுரு அணி பெங்கால் அணியையும் ஜெய்ப்பூர் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன